ஒப்பந்தம் இறுதிசெய்யப்பட்டுள்ளது

மேற்கொண்டநடவடிக்கைகளில் ஐந்துதீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

இன்றுகாலைகாலமானார்

மருந்துகளைவீணாக்குவதைதவிர்க்கவேண்டும் கோவிட் கடுப்ப என்றுகூறியுள்ளஅவர் தகுதியுடையஅனைவரும் தடுப்பு மருந்துசெலுத்திக் கொள்ளவேண்டும் என்றுவலியுறத்தியுள்ளார் இக்காலக் கட்டத்தில் பெருமளவில் தடுப்பு மருந்துசெலுத்தும் பணிநடைபெறவேண்டும் என்றுஅவர் கூறியுள்ளார் அவசியம் இன்றிவீட்டைவிட்டுமக்கள் வெளியேறுவதைதவிர்ப்பதன் மூலமும் இந்நோயைகட்டுப்படுத்த முடியும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார்

இந்தியா இலங்கை இடையே ஏர் பபுல் திட்டம் மூலம் விமானப் போக்குவரத்துதொடங்க ஒப்பந்தம் இறுதிசெய்யப்பட்டுள்ளது

ஜம்முகாஷ்மீர் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் ஐந்துதீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

மற்றொருசம்பவத்தில் செம்தான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டநடவடிக்கையில் இரண்டுதீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன சிறந்தசிந்தனைவாதியும் எழுத்தாளருமானமகாத்மாஜோதிபா புலேயின் பிறந்ததினத்தைஷட்டி குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடிஆகியோர் அவருக்குமரியாதைசெலுத்தியுள்ளனர் தீண்டாமைஆகியவற்றுக்குஎதிராகபோராடியவர் ஜோதிபா புலேஎன்றும் ஜாதிஏற்றத்தாழ்வு அவருடையசீர்திருத்தப்பணிகள் என்றும் நினைவு கூறத்தக்கவைஎன்றும் குடியரசுத் துணைத்தலைவர் கூறியுள்ளார் வாழ்நாள் பெண்களின் கல்விமற்றும் அதிகாரமளித்தலுக்காகபாடுபட்டவர் ஜோதிபா முழுவதம் புலேஎன்றுபிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் அவருடைய சமூக சீர்திருத்தப் பணிகள் எதிர்காலசந்ததியினருக்குணக்கமளிப்பதாகஅமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

அம்மாநிலத்தில் நிலவும் கோவிட் குழ்நிலைகுறித்துதுணைமுதலமைச்சர் திருஅஜீக் பவாருடன் புனேயில் நேற்றுதிருபிரகாஷ் ஜவடேகர் ஆலோசனைநடத்தினார்

மகாராஷ்ட்ராமாநிலத்தில் கோவிட் நோயாளிகளுக்குசிகிச்சை அளிப்பதற்கானசெலவுகளைதேசியககாதார இயக்கம் மூலம் மத்தியஅரசுநிதியளிக்கும் என்றுஅவர் தெரிவித்தார் கோவிட் மகாராஷ்ட்ராமாநிலத்திற்குஒருகோடியேபத்துவட்சம் டோஸ் தடுப்பு மருந்துகள் அனுப்பிவைக்கப்பட்டுள்ளதாகவும் திருபிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார் ஹோமியோபதிசிகிச்சையைகண்டறிந்தவரானடாக்டர் கிறிஸ்டியன் ப்ரெட்ரிக் பிறந்ததினமான இன்றுஉலகஹோமியோபதிதினமாககடைபிடிக்கப்படுகிறது மருத்துவஉலகிற்குஹோமியோபதியின் பங்களிப்பு மற்றும் அதன் முக்கியத்துவத்தைஉணர்த்தும்வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டிமத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் இரண்டுநாள் மாநாட்டிற்குஏற்பாடுசெய்துள்ளது

மகாராஷ்ட்ரா கர்நாடகா கேரளா உத்தரபிரதேசம் உள்ளிட்டபத்தமாநிலங்களைசேர்ந்தவர்களஎன்றுமத்தியசுகாதாரஅமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகாங்கிரஸ் வேட்பாளர் மாதவ் ராவ் இன்றுகாலைகாலமானார்

இந்நிலையில் இன்றுகாவைமாரடைப்பு ஏற்பட்டுஅவர் உயிரிழந்தார் இதற்கிடையே ஸீவில்லிபுத்தூர் தொகுதியில் பதிவானவாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தலில் மாதவ் ராவ் வெற்றிபெற்றால் அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் தமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ தெரிவித்துள்ளார்

மகாராஷ்டிராவில் கடந்த இரண்டுநாட்களாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது ஒவ்வொருவாரமும் சனிமற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கை அமல்படுத்தமாநிலஅரசுமுடிவு செய்துள்ளது

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத் அணி இன்றுகொல்கத்தாஅணியைஎதிர்கொள்கிறது